அஇஅதிமுக ஆட்சியில் சீர்மரபினர் மக்களின் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மீன்வளத்துறை வளர்ச்சிக்கு தமது அரசு கடமைப்பட்டுள்ளதாக கூறினார் அனைத்துத் துறைகளிலும் புதுச்சேரியை சிறந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வர்த்தகம் கல்வி ஆன்மீகம் மற்றும் கற்றுவா ஆகியவற்றின் மையமாக புதுச்சேரி மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார் தமிழகத்தில் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் நிலம் இல்லாத ஏழை மக்களுக்கு சொந்தமாக அரசே நிலம் வாங்கி வீடுகட்டித் தரும் என்று அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருச்சி மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநகர் பகுதியில் உள்ள மக்களுக்கு அடுக்குமாடி கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார் ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஏற்களவே கட்டித்தரப்பட்டுள்ள வீடுகளில் வசிக்க இயலாத நிலையில் உள்ள பழுதடைந்த வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக ஆட்சியில் சீர்மரபினர் மக்களின் கோரிக்கைகள் புறந்தள்ளப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்

சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்த ஆணையம் ஒன்றை உருவாக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டதாகவும் ஆனால் அஇஅதிமுக அரசு அந்த ஆணையத்தை உருவாக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கப்படும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உறுதியளித்துள்ளார்

தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர பாமக பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தமிழ் மொழியை பாதுகாக்கும் அரசு அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு மணிசங்கர் அய்யர் கேட்டுக்கொண்டுள்ளார் மயிலாடுதுறையில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழக மக்கள் மீது ஹிந்தி மொழியை திணிப்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று கூறினார் தமிழர்களின் வேலைவாய்ப்பை பாதுகாக்கக்கூடிய அரசு மாநிலத்தில் அமைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மண்டல கமிஷன் பரிந்துரைகளை எதிர்த்த பிஜேபியுடன் பாமக கூட்டணி சேர்ந்திருப்பது ஏன் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார்

கடந்த ஐந்தாண்டுகளில் சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளை பேச திமுக தவறிவிட்டதாக தமிழ்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் குறை கூறியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும்போது திமுக விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்ததாக அவர் கூறினார் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால்தான் அதிகமான திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார்

சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாள் நெருங்குவதை முன்னிட்டு பணம் தங்கம் வெள்ளி மதுபாணங்கள் பறிமுதல் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் சிறப்பு தேர்தல் செவினப் பார்வையாளர் திரு பி ஆர் பாலகிருஷ்ணன் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் மற்றும் காவல்துறை மற்றும் கலால்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இந்நோய்த் தொற்றை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் அரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் நோய்த்தொற்று அதிகம் பரிசோதனைகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இருதய அறுவைசிகிச்சை செய்துகொண்ட குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்

வங்கி விடுமுறை காரணமாக சென்னை மாநகரப் போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு வரும் மூன்றாம் தேதி ஊதியம் வழங்கப்படும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது